ஜம்மு கஷமீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பேரறிவாளன் உட்பட ஏழு பேரின் விடுதலை தொடா்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளை தமிழக ஆளுநர் மாளிகை மறுத்துள்ளது பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தெற்காசிய கோப்பைக்கான கால்பந்துப் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது ஆசியக் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது

தூய்மை இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் கனவினை நனவாக்குவதற்கு அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்றம் அவர் கேட்டுக் கொண்டார் அன்றாட வாழ்வில் ஒரு அம்சமாக தூய்மைப் பணிகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தூய்மை இந்தியா இயக்கம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

நாடு மற்றும் நாட்டு மக்களின் வலிமையை இது உணா்த்துவதாகவும் பிரதமா் குறிப்பிட்டாா் அனைத்து தரப்பினரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்றதாகவும் அவர் கூறினார் துய்மை இந்தியா இயக்கத்தின் மூவம் வாந்தி பேதி வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடையே உரையாற்றும்போது தூய்மை இந்தியா இயக்கத்தின் தூதுவர்களாக இவர்கள் திகழ்வதாக பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் லே யில் உள்ள பாதுகாப்புப்படை வீரர்களுடனும் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பாக திரு நரேந்திரமோடி கலந்துரையாடினார் இயற்கை பேரிடர் மட்டுமன்றி தூய்மைப் பணிகளிலும் பாதுகாப்புப் படை வீரர்கள் ஆற்றி வரும் பங்கு பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் தலைவாசலைச் சேர்ந்த மகளிரிடையே உரையாடிய பிரதமர் இந்த இயக்கத்தில் மகளிரின் பங்களிப்பைக் கண்டு தாம் பெருமிதம கொள்ளவதாக கூறினாா் நடப்பு கணக்குப் பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவதற்குத் தேவையான புதிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளவுள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த நிதி அமைச்ச் திரு அருண்ஜேட்வி நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகித்ததை அடுத்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகத் தெரிவித்தர் சா்வதேச அளவை ஒப்பிடுகையில் நாட்டின் வளா்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் திரு அருண்ஜேட்லி கூறினார் நாட்டின் ஏற்றுமதி கடந்த மூன்று மாதங்களில் அதிகித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பெட்ரோலியப் பொருட்கள் மருந்து மற்றும் ஆபரன ஏற்றுமதியே இதற்குக் காரணம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஐந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குல்ஹா மாவட்டத்திற்கு உட்பட்டப் பகுதிகளில் இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ரானுவ வீரர்கள் இருவர் காயமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தெற்கு கஷ்மீருக்கான ரயில் போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாமில் வெள்ளப்பாதிப்பு காரணமாக ஒரு வட்கத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர்

பாதிக்கப்பட்டப் பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளவா்கள் முகாம்களில் நிவாரண தங்க வைக்கப்பட்டுள்ளனர்

பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா இன்று தெலங்கானா செல்கிறார் இன்று பிற்பகல் மெகபூப் நகரில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து வஹதராபாத்தில் நடைபெறவுள்ள தூய்மை சேவை இயக்கத்திலும் அவர் பங்கேற்கவுள்ளார் தெலங்கான கட்சி நீர்வாகிகளுடன் திரு அமித்ஷா விரிவாக ஆலோசிக்கவுள்ளார் தூர்தர்ஷனின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்நாளைபொட்டி தூர்தர்ஷனில் பணியாற்றும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பிற்காக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜ்யவர்தன் சிங் கூறியுள்ளார் விசா நடைமுறைகளை பரஸ்பரம் எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஈடுபட்டுள்ளன அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அந்நாட்டு துணை பிரதமருடன் நடத்திய பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது இதற்கான புதிய வழிமுறைகளையும் கண்டறிவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாட்டின் மிகச்சிறந்த பொறியாளராக பாரத ரத்னா விஸ்வேஷ்வரய்யா வின் பிறந்த தினத்தையொட்டி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை விடுவிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்களை ஆளுநர் மாளிகை மறுத்துள்ளது இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது குறித்த கோப்புகள் மற்றும் நீதிமன்ற நீர்ப்பின் ஆவணங்களை மாநில அரசு நேற்றுதாள் சமா்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை சிக்கலானது என்பதால் சுட்டம் நிர்வாகம் மற்றும் அரசியல் சாசன ரீதியில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையான ஆய்வுக்குப் பின்னா் சட்டத்துக்கு உட்பட்டு நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை விடுவிப்பது தொடர்பாக மாநில அமைச்சரவையின் பரிந்துரையை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஏற்றுக் கொள்வார் என்று மீன்வளத்துறை அமைச்ச் திரு ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இதன் அடிப்படையில் இதற்கான பரிந்துரையை அமைச்சரவை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டாள் ஒட்டுமொத்த தமிழ்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பாா் என்றும் திரு ஜெயக்குமாா் தெரிவித்தாா் நாமக்கல் மாவட்டத்தில் முத்ரா திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இதனையொட்டி சென்னை அணணாசாலையில் உள்ள சிலைக்கு அவரது அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்ச் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவா்களும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தெற்காசிய கோப்பைக்காள கால்பந்து போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று மாலத்தீவை எதிர்கொள்கிறது டாக்காவில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை ஆறரை மணிக்கு தொடங்குகிறது ஆசியக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது இந்தியா பாகிஸ்தான் ஹாங்காங் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்கின்றன மாலை மணிக்கு நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இலங்கை பங்களாதேஷை இந்தி எதிர்கொள்கிறது இந்தியா வரும் செவ்வாய்கிழமை ஹாங்காங்கையும் புதன்கிழமை பாகிஸ்தானையும் எதிர்கொள்கிறது